தமிழக தென்னை விவசாயிகளின் நலனைக் கருத்தில் கொண்டு அரவை கொப்பரை தேங்காயின் குறைந்தபட்ச ஆதாவு விலையை உயர்த்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொண்டதற்கிணங்க விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெண் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் செய்வோருக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் போக்சோ சுட்டத்தில் திருத்தங்கள் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது

சந்தைகளுக்கு வெங்காய வரத்து தற்போது அதிகரித்துள்ளதால் அதன் விலை கணிசமாக குறைந்து வருகிறது இதனால் உள்ளுரில் வெங்காயத்தின் விலை வீழ்ச்சியடையாமல் இருக்க ஏற்றுமதி ஊக்கத்தொகையை அரசு அதிகரிக்க முடிவு செய்துள்ளதாக அந்த செய்தி குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது

தமிழ்நாட்டில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கான அவகாசத்தை ஜனவரி மாதம் பத்தாம் தேதிவரை தேர்தல் ஆணையம் நீட்டித்துள்ளது மாநிலதலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் வாக்காளர் பட்டியலில் உள்ள இரட்டைப் பதிவுகளை கண்டுபிடித்து நீக்க யுரேனெட் எனப்படும் வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கான வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டு அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட இடங்களில் வாக்காளர்களின் பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அது கண்டுபிடித்து நீக்கப்படும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணிகளை மேற்கொள்ள கூடுதல் அவகாசம் கேட்கப்பட்டது என்றும் அதன்படி ஜனவரி நாள்காம் தேதி வெளியிடப்பட வேண்டிய இறுதிப்பட்டியல் பத்தாம் தேதி வெளியிடப்படும் என்று மாநிலத் தலைமை தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா அமைப்பின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை பரிந்துரைப்பதற்கான தேடுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது இந்தக்குழுவின் தலைவராக ஒய்வுபெற்ற நீதிபதி திரு கே வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசின் முன்னாள் தலைமை வழக்கறிஞர் திரு ஆர் கிருஷ்ணமூர்த்தி ஓய்வுபெற்ற ஐ பி எஸ் அதிகாரி திரு ஏ பாரி ஆகியோர் தேடுதல் குழுவின் உறுப்பினர்களாக இருப்பார்கள் தலைமைச் செயலகத்தின் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நேற்று நடைபெற்ற தெரிவுக்குழுக் கூட்டத்தில் நடந்த ஆலோசனைக்குப் பின்னர் இது குறித்த அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது

ஊரக வளர்ச்சித்துறையில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பல்வேறு திட்டப்பணிகளின் செயலாக்கம் குறித்து அமைச்சர் தலைமையில் சென்னையில் நேறறு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது

நித்தி ஆயோக் வெளியிட்டுள்ள முன்னேற்றம் கண்ட பின்தங்கிய மாவட்டங்கள் பட்டியலில் விருதுநகர் மாவட்டம் அகில இந்திய அளவில் முதலிடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமைக்குரியது என்று அவர் கூறினார் ஏற்கனவே நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டு தற்போது நிலுவையில் உள்ள அனைத்துப் பணிகளும் மக்கள் பயன்பெறத்தக்க வகையில் உரிய காலத்திற்குள் முடிக்குமாறு அதிகாரிகளை திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக்கொண்டார் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்திற்கு முன்னாள் துணை வேந்தர் திரு மயில்வாகனன் நடராஜனின் பெயரை மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு இணையாக பரிசீலிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தனி நீதிபதி எந்த உத்தரவையும் பிறப்பிக்காமல் வழக்கை முடித்துவைத்ததை எதிர்த்து திரு மயில்வாகனன் நடராஜன் மேல்முறையீடு செய்தார் இந்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு எஸ் வைத்தியநாதன் திருமதி பி டி ஆஷா அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது பல்கலைக்கழக மாளியக்குழுவின் விதிகளின் அடிப்படையில் சுட்டப்படி துணைவேந்தராக மீண்டும் நியமனம் பெற மனுதாரருக்கு உரிமை இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை அடுத்து மலுதாரர் மறுநியமனம் பெற தகுதியுள்ளதால் அவரது பெயரையும் பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்துவைத்தனர்

மெக்ஸிகோ சிட்டியின் புறநகர் பகுதியில் சமையல் எரிவாயு கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு குழந்தைகள் உயிரிழந்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரனாசி காசிப்பூர் ஆகிய இடங்களுக்கு இன்று பயணம் மேற்கொள்கிறார் வாரனாசியில் சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவத்தை அவர் நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பள்ளி மாணவர்களுக்கான கனினி தரவுகள் பாதுகாப்பு குறித்த கையேட்டை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது பெருநகர சென்னை மாநகராட்சியில் உள்ள நீர்நிலைகளை புனர்மத்தல் நிலத்தடிநீர் மட்டத்தை அதிகரித்தல் போன்ற பணிகளை அம்ருத் திட்டத்தின்கீழ் மேற்கொள்வது குறித்த ஆய்வுக் கூட்டம் ஆணையர் திரு கார்த்திகேயன் தலைமையில் நேற்று நடைபெற்றது தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆர் செம்மலை தலைமையிலான பொது நிறுவனங்களின் குழுவினர் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் ஆய்வு நேற்று மேற்கொண்டனர் சென்னையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக மாவட்ட அளவிலாள கலந்தாய்வுக் கூட்டம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெறுகிறது

ஔன்ஜிசி க்கு சொந்தமான வெடி பொருள் கிடங்கை தீவிரவாதிகள் கைப்பற்றினால் அதனை எவ்வாறு மீட்டு பாதுகாப்பது என்பது குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி அரியலூரில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிளாஸ்டிக் மாசு இல்லாமல் பராமரிப்பது குறித்த பயிலரங்கு மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தலைமையில் நேற்று நடைபெற்றது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் மத்திய கடல்மீன் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உற்பத்தி செய்யப்பட்ட ஐந்து லட்சம் இறால் குஞ்சுகள் கடலில் விடப்பட்டன

ஹைதராபாதில் நேற்று நடைபெற்ற இந்திய பிரிமியர் பேட்மின்டன் லீக் போட்டியில் உலக தரவரிசை பட்டியலில் பத்தாவது இடத்தில்உள்ள பெய்வென் ஸாங் ஒலிம்பிக் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பி வி சிந்துவை தோற்கடித்தார்